முகருணாநிதி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது

லாரி உரிமையாளர்கள் நடத்தி வந்த வேலைநிறுத்தம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது

திமுக தலைவர் திரு

கருணாநிதி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக உடல்நலிவு காரணமாக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு நேற்றிரவு ரத்த அழுத்தம் குறைந்ததால் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவலை மருத்துவமனையின் வெளியே செய்தியாளர்களிடம் கூறிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

ராசா மருத்துவர்கள் உடனடியாக அளித்த சிகிச்சையால் ரத்த அழுத்தம் சீராக இருப்பதாகவும் விரைவில் குணமடைந்து திரு கருணாநிதி வீடு திரும்புவார் என்றும் கூறினார் மருத்துவமனையின் செய்திக்குறிப்பும் இதனை உறுதிப்படுத்தியது முன்னதாக கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு திமுக செயல் தலைவர் திரு

ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

அழகிரி மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி திமுக துணைப் பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் ஆகியோர் விரைந்தனர் பின்னர் அவசர ஊர்தி மூலம் திரு கருணாநிதி மருத்துவமனைக்கு கொண்டுசெல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவல் அறிந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் மருத்துவமனைக்குச் சென்று திரு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இரு தலைவர்களும் அச்சப்படும்படி ஏதுமில்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்ததாக கூறினர் நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் நேற்று மாலை புதிய காவல்நிலையத்தை திறந்து வைத்தப் பேசிய அவர் தேசிய குற்ற ஆவண அறிக்கையின்படி பெண்கள் பாதுகாப்பாக வாழ உகந்த முதல் நகரமாக கோவையும் மாநகரமாக சென்னையும் உள்ளது என்று கூறினார் களவு போன சொத்துக்களை மீட்பதிலும் குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு காவல்துறை முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாநகரப் பகுதிகளில் குற்றங்களை குறைப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் அதன் காரணமாக எந்த அளவில் குற்றம் நிகழ்ந்தாலும் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடிகிறது என்றும் அவர் கூறினார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வத்திற்கும் தமக்கும் எந்த கருத்து வேறபாடுகளும் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கோவை விமான நிலையத்தில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருவரும் இணைந்து பணியாற்றுவதாக தெரிவித்தார் நேற்று முன்தினம் கூட இருவரும் இணைந்து அரசு விழாவில் பங்கேற்றதாகவும் அஇஅதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி யுடன் கூட்டணி அமைத்து அஇஅதிமுக போட்டியிடுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தல் வரும்போதுதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் எந்த நோத்தில் தேர்தல் வந்தாலும் அதளை எதிர்கொள்ள அஇஅதிமுக தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே கூகலூரில் அரசு உதவிபெறும் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்துப் பேசிய அவர் தனியார் துறையினர் வியக்கும் அளவுக்கு பள்ளிக் கல்வித் துறையில் தமிழக அரசு புரட்சி செய்து வருவதாக கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுப் பள்ளிகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார்

முத்தரசன் கூறியிருக்கிறார் விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு உயர்த்தியுள்ள சொத்து வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நீதிமன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள துணை முதலமைச்சர் திரு ஓபன்வீர்செல்வம் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் கோவில் சிலைகளை பாதுகாக்க மையங்கள் அமைத்ததில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மலுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது கடந்த எட்டு நாட்களாக நாடுமுழுவதும் லாரி உரிமையாளர்கள் நடத்தி வந்த வேலைநிறுத்ததை நேற்று திரும்பப் பெற்றுக் கொண்டனர் இவர்களின் கோரிக்கை குறித்து மத்திய நிதியமைச்சர் பொறுப்பை கூடுதலாக வகிக்கும் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார் பேச்சுவார்த்தையின் முடிவில் வேலைநிறுத்தத்தை திரும்பப் பெறுவது என்று லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரும் அகில இந்திய மோட்டார் காங்கிரசும் எடுத்த முடிவை தாம் வரவேற்பதாக மத்திய தரைவழிப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ள கோரிக்கைகள் தொடர்பாக தரைவழி போக்குவரத்துத் துறை செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்டக் குழு அமைக்கப்படும் என்றும்

இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட நேரம் நீடித்த சந்திரகிரகணத்தை கோடிக்கணக்கான மக்கள் நேற்றிரவு கண்டுகளித்தனர் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா தென்அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடிந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன

இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் பாதிக்கப்பட்டாலும் விவசாயிகளை பாதுகாக்கும் திட்டமாக பிரதம மந்திரி பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் அமைந்துள்ளது இந்த திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்

விளாடிமிர் புட்டின் விடுத்த அழைப்பை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக் கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது

காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரால் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களை அமைச்சர் திரு தங்கமணி சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் புத்தக வாசிப்புப் பழக்கத்தை வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் முழுவதும் நேற்று சுமார் இரண்டரை லட்சம் மாணவர்கள் அவரவர் பள்ளிகளில் அர்ந்து ஒரு மணிநேரம் தங்களுக்குப் பிடித்த புத்தகங்களை வாசித்தனர் விவசாயிகளுக்காக தமிழக அரசு உருவாக்கியுள்ள உழவன் செயலியை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகள் கேட்டுக் கொண்டுள்ளார் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் எட்டு நாட்கள் நடைபெறும் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சௌரவ் வர்மா சகவீரரான மிதுன் மஞ்சுநாத் தை எதிர்கொள்கிறார்

இந்திய மகளிர் வில்வித்தை அணியினர் உலக தரவரிசைப் பட்டியலில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் அடுத்த மாதம் ஐகார்த்தாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் இந்திய அணியினருக்கு இது மிகப் பெரிய ஊக்கத்தை அளித்துள்ளது